பக்ரீத் திருநாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்

மாநிலங்களவை தேர்தலில் நோட்டா பிரிவிற்கு அனுமதி கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

ஆசிய விளையாட்டுப்போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கத்தை இன்று கைப்பற்றியுள்ளது

திமுக ச செயல்தலைவர் திரு

க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் ஈட்டிய பொருளில் ஒருபகுதியை பக்ரீத் பெருநாளில் ஏழை எளியோரின் இன்னல் தீர மனமுவந்து வழங்கி மகிழும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்

இளைஞர் அணித்தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் மக்களுக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

சின்ஹா கேரளாவில் மழையின் தாக்கம் குறைந்ததை அடுத்து நிவாரண பொருட்கள் வழங்கும் பணிகளும் தொற்றுநோய் தடுப்பு பணிகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உணவு அவர்களுக்கு நோய்தொற்றை தடுப்பதற்கான மருத்துவக்குழுவினின் தேவையை மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

குழாய் பழுது மின்சாரம் சீரமைப்பது மரவேலை செய்யும் தொழில்நுட்ப பணியாளர்கள் தாமாகவே முன்வந்து தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்

கொச்சி கப்பல்படை விமான நிலையத்திலிருந்து சென்னை திருச்சி கொச்சி உட்பட கூடுதல் வழித்தடங்களில் வர்த்தக விமானங்கள் இன்று இயக்கப்பட்டு வருகின்றன

நோட்டாவிற்கு அனுமதி வழங்கி தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அறிவிக்கையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுமீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

குஜராத்தில் கடந்த மாநிலங்களவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியின் திரு அஹமத் பட்டேல் மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சார்பில் போது பிறப்பிக்கப்பட்ட இந்த அறிவிக்கையை எதிர்த்து குஜராத் சட்டப்பேரவையின் காங்கிரஸ் தலைமை கொறடா சைலேஷ் பார்மர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் நோட்டாவை அனுமதிப்பதன் மூலம் வாக்களிக்காமல் இருப்பதை உளக்குவிக்க வழிகோலும் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்தின் அறிவிக்கையை நிராகரித்தது

இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மு க பொதுக்குழு கூட்டம் கட்சியின் செயல்தலைவர் திரு

க

இக்கூட்டத்தில் தலைவர் பொருளாளர் ஆகியோருக்கான தேர்தல் நடைபெற உள்ளதாக அவர் கூறியுள்ளார்

விஜயபாஸ்கர் ஆஸ்திரேலிய நாட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை திட்டங்கள் குறித்த தகவல் பரிமாற்றத்திற்காக அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் அதிநவீன மருத்துவ சிகிச்சை முறைகளை இன்று பார்வையிட்டு வருகிறார் இதன்படி மெல்பா்ன் நகரில் சிறப்பு வாய்ந்த ஆல் பிரட் மருத்துவமனையின் அதிநவீன விபத்து அவசர சிகிச்சை பிரிவையும் ஆம்புலன்ஸ் சேவை பிரிவையும் அமைச்சர் பார்வையிட்டார் அங்கு செயல்பாட்டில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் மருத்துவ முறைகள் போன்றவற்றை அவர் கேட்டறிந்தார் மாநில மக்கள் நல்வாழ்வு குடும்பநலத்துறை செயலர் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் உடனிருந்தனர்

ம க நிறுவனர் தலைவர் டாக்டர்

வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனிவரும் காலங்களில் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டார்

அபிஷேக் வா்மா வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றினார்

குடியரசுத்தலைவர் திரு